தவறான தகவல்களை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோதி கூறியுள்ளார்

தாண்டியுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் தெரிவித்துள்ளது

ஆய்வு மையம் கூறியுள்ளது

எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு கொண்டுவந்துள்ள புதிய வேளாண் சுட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் மக்களிடையே தவறான தகவல்களை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோதி கூறியுள்ளார் பீகாரில் இன்று சசராம் கயா பாஹல்பூர் உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சிகள் இடைத்தரகர்களுக்கு ஆதரவாகவும் விவசாயிகளின் நலன்களுக்கு எதிராகவும் அவர் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார்

கடந்த சில ஆண்டுகளில் நக்சல் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் அரசின் நடவடிக்கைகள் காரணமாக நாடு முழுவதுமே நக்சல் தீவிரவாதம் பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பீகாரை மேலும் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சுசெல்ல உறதிப்பூண்டுள்ளதாக கூறிய அவர் அரசின் நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்படுத்தி வளர்ச்சியை தடுக்க எதிர்கட்சிகள் முயல்வதாக குற்றம்சாட்டினார்

இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தியும் இன்று பீகார் மாநிலத்தில் பிரசாரத்தில் ஈடுபட்டார் திரு நவாடா என்ற இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு தவறிவிட்டது என்றார்

மக்கள் முகக்வசம் அணிதல் சுகாதாரத்தை பேனுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை பின்பற்றினால் நல்ல விளைவுகள் ஏற்படும் என்று கூறினார்

இவற்றில் பரிசோதனையை தீவிரமாகவும் பரவலாகவும் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இது சுட்டிக்காட்டுவதாக அமைச்சகத்தின் டுவிட்டர் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இரண்டு பேர் அடங்கிய மற்றொரு குழுவினர் சித்திபேட்டை மாவட்டத்தில் பயிர் சேதம் மற்றும் பிற சேதங்களை பார்வையிட்டனர் மத்திய குழுவினர் தங்கள் ஆய்வுக்கு பின்னர் புதுதில்லி சென்று சேத விவரங்கள் குறித்த விரிவான அறிக்கையை மத்திய அரசிடம் சமரப்பிக்க உள்ளனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மகாசப்தமி இன்று கொண்டாடப்பட்டது நவராத்திரி விழாவின் ஐந்தாவது நாளான மகாசப்தமி தினத்தில் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளும் விழாக்களும் நடைபெறுவது வழக்கம்

மருத்துவப்படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு பெறுவதற்கு மாநில அரசு தேவையான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இதில் ஆண்டு வாரியாக வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் இணைந்த தொழிலாளர்கள் பாலின மற்றும் வயது வாரியான விவரங்கள் இடம்பெற்றுள்ளன

சென்ளையிலும் புறநகர் பகுதிகளிலும் மின்சார ரயில்களை இயக்க அனுமதிக்க வேண்டுமென்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார்

தமிழகத்தில் பொருளாதார நடவடிக்கைகளை தரிதப்படுத்தி விரைவாக மீட்சியடைவதற்கும் ரயில் போக்குவரத்து இன்றியமையாத தேவை என்றும் அவர் கூறியுள்ளார்

பெங்களூருவில் இன்று முதலமைச்சர் திரு எடியூரப்பா தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்திற்கு பின்னர் துணை முதலமைச்சர் திரு அஸ்வத் நாராயணன் செய்தியாளர்களிடம் பேசினார்

அன்றைய தினமே மாணவர் விடுதிகளும் திறக்கப்படும் என்றும் நிலையாள வழிகாட்டு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்